விரைவாக சென்றடைவதையும் உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

பள்ளிகளை திறப்பது குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய கல்வித்துறை இன்று வெளியிட்டுள்ளது

சுகாதார அமைப்பு உருவாக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தியுள்ளார்

ஸ்மார்ட் நீர்மூழ்கி தடுப்பு ஏவுகணை தொழில்நுட்பத்தை இந்தியா இன்று வெற்றிகரமாக சோதித்துப் பார்த்தது

சேர்ந்த மூன்று விஞ்ஞானிகளுக்கு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது ஐ பி எல் கிரிக்கெட்டில் பெங்களூரு தில்லி அணிகள் மோதுகின்றன

இனி விரிவான செய்திகள் இந்தியாவில் தொழில்நுட்ப முன்னேற்றம் வெளிப்படை தன்மையையும் சேவைகள் விரைவாக சென்றடைவதையும் உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்துப் பேசிய அவர் நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் அதிவேக இணையதள சேவை வழங்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது என்றார்

வரும் காலம் இளைஞர்களின் காலம் என்று கூறிய பிரதமர் ஒவ்வொரு இளைஞரும் ஆற்றல் மிக்கவராக திகழ்வார்கள் என்றும் தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவு பற்றிய விவாதத்தை ஊக்குவிக்க இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மூலம் பெரும் முயற்சி மேற்கொள்ளப்படுவதாகவும் பிரதமர் கூறினார் செயற்கை நுண்ணறிவு பணிகளில் குழுவாக செயல்படுவதன் மூலம் பல்வேறு அற்புதங்களை படைக்க என்றும் முடியும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் முன்னதாக மாநாட்டில் பேசிய மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் செயற்கை நுண்ணறிவு என்பது பல்வேறு வளர்ச்சிகளை ஏற்படுத்துவதற்கான ஆற்றல் மிக்கது என்பதால் நாம் அதனை வரவேற்பதாக கூறினார்

உள்ளுர் நிலைமைகளுக்கு ஏற்ப அந்தந்த மாநிலங்களே வழிகாட்டி நெறிமுறைகளை உருவாக்கிக்கொள்ளலாம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது பள்ளிக்கூடங்களை திறக்கும் போது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் உடல் நலன் ஆரோக்கியம் பாதுகாப்பு மற்றும் தனிநபர் இடைவெளியுடன் கல்வி கற்பதற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் பெற்றோர்களின் எழுத்துப்பூர்வ சும்மதத்துடன் மாணவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு வரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்களின் வருகை பதிவை கட்டாயப்படுத்தக்கூடாது என்பதுடன் தொடர்ந்து ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்க விரும்பினால் அத்தகைய மாணவர்கள் ஆன்லைன் மூலமே கல்வி கற்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பள்ளிகளில் மதிய உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்சிஆர்டி நிறுவனத்தால் வகுக்கப்பட்டுள்ள பாடவேளைகளை ஒருநாள் விட்டு ஒருநாள் பின்பற்றலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது பள்ளிக்கூடங்கள் திறந்து மூன்று வாரங்கள் வரை தேர்வுகள் எதுவும் நடத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நோய்களை கட்டுப்படுத்துவதில் நிலையான வளர்ச்சி இலக்கை எட்டுவதற்கான அவசர கால ஏற்பாடுகள் மற்றும் இடர்பாட்டு நிர்வாக கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தியுள்ளார்

நீர்மூழ்கிகள் வருவதை கண்காணித்து

அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் இந்தியாவில் உலக சுகாதார நிறுவனம் நிர்ணயித்துள்ள இலக்கைக்காட்டிலும் ஆறு மடங்கு அதிகமாக பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செய்தி வெளியிட்டுள்ளது

இந்த நிகழ்ச்சியை நியூஸ் ஆன் ஏர் இணையதளத்திலும் யூடியூப் சானலிலும் நேயர்கள் காணலாம்

இந்த ஆண்டு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ஹார்வி ஜே ஆல்டர் சார்லஸ் எம் ரைஸ் பிரிட்டனை சேர்ந்த விஞ்ஞானி மைக்கேல் ஹோட்டன் ஆகிய மூன்று பேருக்கும் கூட்டாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டாக்ஹோமில் இதனை தெரிவித்த நோபல் பரிசுக் குழுவின் தலைவர் திரு தாமஸ் பெர்ல்மென் ஹெப்பட்டீஸ் சி வைரஸை கண்டுபிடித்தற்காக இவர்கள் மூவருக்கும் நோபல் பரிசு வழங்கப்படுவதாக கூறினார்